தமிழகத்தில் இன்றம் நாளையும் நடைபெறஉள்ளபல்வேறுநிகழ்ச்சிகளில் கலந்த கொள்வதற்காககுடியரசுத் கலைவர் திருராம்நாத் கோவிந்த் சென்னைவந்துள்ளார்

என்றுதமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திருகே எஸ் அழகிரிகூறியுள்ளார்

ஐஎஸ்எல் கால்பந்து இறுதிப்போட்டிக்குமோகன் பகான் அணிதகுதிபெற்றுள்ளது

இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் இன்றும் நாளையும் நடைபெறஉள்ளபல்வேறுநிகழ்ச்சிகளில் கலந்த கொள்வதற்காகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் சென்னைவந்துள்ளார் விமானநிலையத்தில் நேற்றுதமிழகஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் மாநிலதலைமைச் செயலர் திருராஜீவ் ரஞ்சன் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகள் அவரைஅன்புடன் வரவேற்றனர்

தலைவரின் வருகையைமுன்னிட்டுசென்னையிலும் வேலூரிலும் பலத்தபாதுகாப்பு குடியரசுத் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழகசட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுகபோட்டியிடும் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்கள் குறித்துஅக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணைஒருங்கிணைப்பாளர் திருளடப்பாடிபழனிசாமிஆகியோர் சென்னையில் தீவிரஆலோசனையில் ஈடுபட்டனர் அஇஅதிமுகபோட்டியிடும் தொகுதிகள் இறுதிசெய்யப்பட்டுள்ளதாகஅக்கட்சியின் இதில் வட்டாரங்கள் தெரிவித்தன

அஇஅதிமுகஒருங்கிணைப்பாளர் திரு இணைஒருங்கிணைப்பாளர் திருளடப்பாடிபழனிசாமிஆகியோருடன் நேற்றுநடைபெற்றஆவோசனைக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பிஜேபிவேட்பாளர்கள் இன்னும் இறுதிசெய்யப்படவில்லைஎன்றார் அஇஅதிமுககூட்டணியில் பா போட்டயிடும் கொகுதிகள் ம க இறுதிசெய்யப்பட்டுள்ளதாகஅக்கட்சியின் தலைவர் திரு ஜி கேமணிதெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதுகுறித்தஅதிகாரப்பூர்வமுடிவைஅஇஅதிமுகதலைமை இன்றுவெளியிடும் என்றுகூறினார் தமிழகத்தில் திமுகதலைமையிலானகூட்டணியில் காங்கிரஸ் கட்சிபோட்டியிடும் தொகுதிகள் இன்று இறுதிசெய்யப்படும் என்றுமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திருகே எஸ் அழகிரிதெரிவித்துள்ளார் தொகுதிகளைஅடையாளம் காண்பதுகுறித்துதிமுகநிர்வாகிகளுடன் நேற்றபேச்சுவார்த்தைநடத்தியபின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார் புதுச்சேரிசட்டப்பேரவைத் தேர்தல் தொகுதிப் பங்கீடுதொடர்பாககாங்கிரஸ் திமுக இடையிலானமுதல்கட்டபேச்சுவார்த்தைசென்னயில் நேற்றுநடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் திருவிநாராயணசாமிதலைமையிலானகாங்கிரஸ் குழுவினர் திமுகபொதுச் செயலாளர் திருதுரைமுருகன் தலைமையிலானகுழுவினருடன் பேச்சுக்கள் நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியதிருநாராயணசாமி இரு கட்சிகளும் எத்தனைதொகுதிகளில் போட்டியிடுவதுஎன்பதுகுறித்துகருத்துக்கள் பரிமாறிக் கொள்ளப்பட்டதாகக் கூறினார் காங்கிரஸ் தலைமையிடம் இந்தத் தகவல் தெரிவிக்கப்பட்டுஅடுத்தகட்டபேச்சுவார்த்தைநடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார்

இதற்கானஒப்பந்தத்தில் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலினும் கொங்கு நாடுமக்கள் தேசியகட்சியின் பொகுச் செயலாளர் திருஈஸ்வரனும் கையெழுத்திட்டனர்

இதுகுறித்துஅகில இந்தியவானொலிக்குஅவர் அளித்தசிறப்புப் பேட்டியில் கட்டாயம் அனைவரும் வாக்களிக்கவேண்டுமென்றுகேட்டுக் கொண்டார்

கூட்டத்தில் பிரதமர் திருநரேந்திரமோடிமற்றும் கட்சியின் இந்தக் மூத்ததலைவர்கள் உரையாற்றஉள்ளனர் ஐந்தமாநிலசட்டப்பேரவைத் தேர்தல் மற்றம் நாடாளுமன்ற இரண்டாம் கட்டகூட்டத்தொடரில் கட்சிமேற்கொள்ளவேண்டியஉத்திகள் தொடர்பாகவிவாதிக்கப்படும் என்றுசெய்திகள் தெரிவிக்கின்றன தென்காசிமாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானமுன்னேற்பாடுகளில் மாவட்டநிர்வாகம் தீவிரமாகஈடுபட்டுள்ளது மாவட்டத்தில் உள்ள ஆவங்குளம் தென்காசி வாசுதேவநல்லுர்

கள்ளக்குறிச்சிபேருந்தநிலையத்தில் தேர்தல் விழிப்புனர்வு வாசகங்கள் அடங்கியராட்சதபலூனை மாவட்டஆட்சியர் திருகிரண் குராவாநேற்றுபறக்கவிட்டார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்றுமத்தியதுணைராணுவப் படையினரின் கொடிஅணிவகுப்பு நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளபரமக்குடிசட்டப்பேரவைத் தொகுதிக்குஉட்பட்டவாக்குச்சாவடிமையங்களில் மாவட்டதேர்தல் பொன்ராஜ் நேற்றஆய்வு செய்தார்

கோவாவில் நேற்றுநடைபெற்ற இரண்டாவதுகட்டஅரையிறுதிப் போட்டியில் ஒருங்கிணைந்தவடகிழக்குஅணிக்குஎதிரானஆட்டத்தில் மோகன் பகான் இரண்டுக்கு அணி ஒன்றுஎன்றகோல் கணக்கில் வெற்றிபெற்றது இதையடுத்துவரும் சனிக்கிழமைநடைபெறஉள்ள இறுதிப் போட்டியில் மோகன் பகான் அணி மும்பைஅணியைஎதிர்கொள்கிறது